நரேந்திரமோடி இன்று உரையாற்றுகிறார்

உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது

பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

சரக்கு போக்குவரத்துக்கான செலவு கணிசமாக குறையும் என்று மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார்

பள்ளிக்கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன

ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மத்திய பிரதேச மாநில தலைநகர் போபாலில் இன்று நடைபெறும் பிஜேபி செயல் வீரர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று உரையாற்றுகிறார் ஜனசங்க நிறுவனா் பண்டிதா் தீனதயாள் உபாத்பாயா வின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் அரசின் செயல்பாடுகள் மற்றும் கட்சியின் முன்னேற்றப் பணிகள் குறித்து பிரதமர் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் திரு சிவ்ராஜ் சிங் சௌஹான் மற்றும் கட்சியின் முன்னணி தலைவாகள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனா் பண்டிதர் தீனதயாள் உபாத்யாயா பிறந்த தினத்தை முன்னிட்டு அவருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி புகழாரம் சூட்டியுள்ளார் பிஜேபி யின் அடிப்படை தத்துவங்களை வடிவமைத்தவர்களில் ஒருவரும் ஜனசங்க நிறுவனருமான தீனதயாள் உபாத்யாயா பற்றிய ஒரு வீடியோ பதிவையும் பிரதமா தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார்

தூய்மையே சேவை இருவார விழாவின் ஒரு பகுதியாக இன்று அந்தியோதயா எனப்படும் நலிவுற்றோார் மேம்பாட்டு தினம் கடைபிடிக்கப்படுகிறது

இந்நாளில் தூய்மை இயக்கத்தில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்வோர் தங்களது வாழ்விடங்களை தூய்மைப்படுத்தும் பணியிலும் திறந்தவெளி கழிப்பிடம் என்ற நடைமுறையை அகற்றுவதிலும் முனைப்புடன் ஈடுபடுவார்கள் என்று மத்திய குடிநீர் வசதி மற்றும் துப்புரவுத்துறை தெரிவித்துள்ளது

மக்கள் பிரதிநிதிகள் நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்களாக வாதாடுவதை தடை செய்யக்கோரும் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது

அதனை விசாரித்த தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமா்வு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசின் முழுநேர பணியாளர்கள் அல்ல என்றும் எனவே அவர்கள் நீதிமன்றத்தில் வாதாட தடையில்லை என்றும் மத்திய அரசு அளித்த பதிலை ஏற்றுக் கொண்டு இந்த உத்தரவை பிறப்பித்தது இந்த ஆண்டுக்கான விளையாட்டு விருதுகளை குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று தில்லியில் வழங்குகிறார் விளையாட்டில் உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது கிரிக்கெட் அணித் தலைவர் விராட்கோலி பளுதுக்கும் வீராங்களை மீராபாய் சானு ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது இவ்விருதுடன் அவர்களுக்கு ஏழரை வட்சம் பண முடிப்பும் வழங்கப்படுகிறது

எட்டு பயிற்சியாளர்களுக்கு துரோணாச்சாரியா விருதுகளையும் விளையாட்டை ஊக்குவித்த இரண்டு நிறுவனங்களுக்கு மவுலானா அபுல்கலாம் ஆஸாத் கோப்பையையும் அவர் வழங்கி கௌரவிக்கிறார்

சிறைத்துறை சீர்திருத்தங்கள் பற்றி ஆராய ஒய்வூபெற்ற நீதிபதி திரு அமிதவா ராய் தலைமையில் மூன்று உறுப்பினா்கள் கொண்ட குழு ஒன்றை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது பெண் கைதிகள் சந்திக்கும் பிரச்சினைகளை களைவது உட்பட பல்வேறு அம்சங்களை இக்குழு ஆராய உள்ளது இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ள நீதிபதி திரு எம் பி லோக்கூர் தலைமையிலான அமர்வு சிறைகளில் இடவசதியின்மை பற்றியும் இக்குழு ஆராயும் என்று தெரிவித்துள்ளது மாலத்தீவு அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு இப்ராஹிம் முகமது சோலீஹ் க்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் மாலத்தீவில் திரு சோவீஹ் தலைமையில் ஜனநாயகம் வலுப்பெறவும் அமைதி மற்றும் நல்வாழ்வு பெருகவும் வாழ்த்து தெரிவித்தார் மாலத்தீவில் ஐந்து அரசியல் கைதிகள் அந்நாட்டு நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் தலைநகர் மாலே யில் உள்ள குற்றவியல் நீதிமன்றம் அந்நாட்டு எதிர்க்கட்சி தலைவர்களில் ஒருவரும் காவல்துறை முன்னாள் தலைவருமான திரு அப்துல்வா ரியாஷ் மற்றும் நான்கு பேரை விடுவித்து இன்று உத்தரவிட்டது தற்போது சிறையில் உள்ள மாலத்தீவு முன்னாள் அதிபர் திரு மவ்மூன் அப்துல் கயூம் தம்மை விடுவிக்கக்கோரும் மேல்முறையீட்டு மனுவை இந்த நீதிமன்றத்தில சமாப்பிக்க ஏதுவாக மாலே அழைத்துவரப்பட்டுள்ளார் இதுவரை அங்கு அதிபராக இருந்த திரு அப்துல்லா யாமீன் தே்தலில் தோல்வியடைந்துள்ளதை அடுத்து அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டு வருகின்றனர் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் சாகர்மாலா திட்டத்தின் மூலம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சரக்கு போக்குவரத்துக்காள செலவு கணிசமாக குறையும் என்று மத்திய நிதி மற்றும் கப்பல்துறை இணை அமைச்சள் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார்

கள்ளியாகுமரி மாவட்டம் இணையம் துறைமுகத்துக்கான ஆய்வறிக்கை தயாரிக்கும் பணி முடிவடைந்துள்ளதாகவும் அடுத்தக்கட்ட நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என்றும் அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மதுரவாயல் முதல் துறைமுகம் வரையிலான உயாமட்ட சாலை திட்டம் பற்றிய கலந்தாய்வுக் கூட்டம் விரைவில் நடைபெறும் என்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறினாா் மறைந்த கன்னட நடிகர் ராஜ்குமார் கடத்தப்பட்ட வழக்கில் குற்றம்சாட்டப்பட்ட அனைவரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இவ்வழக்கை விசாரித்த கோபிச்செட்ட பாளையம் மூன்றாவது கூடுதல் மாவட்ட அமா்வு நீதிமன்ற நீதிபதி திரு மணி குற்றம்சாட்டப்பட்ட கோவிந்தராஜ் அன்றில் பசுவண்ணா புட்டுசாமி கல்மண்டிராமன் மாறன் செல்வம் அமிர்தலிங்கம் காமராஜ் ஆகிய ஒன்பது பேர் மீதான குற்றச்சாட்டு நிருபிக்கப்படவில்லை என்று கூறி விடுதலை செய்தார் மறைந்த ராஜ்குமார் கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டில் ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே உள்ள அவரது பண்ணை வீட்டிலிருந்து சந்தனக் கடத்தல் வீரப்பன் மற்றும் கூட்டாளிகளால் துப்பாக்கி முனையில் கடத்திச் செல்லப்பட்டாா்

அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் லாரி கட்டண உயர்வு காரணமாக அரிசி காய்கறிகள் போன்ற அத்தியாவசியப் பொருட்களின் விலைகள் கடுமையாக உயரும் அபாயம் இருப்பதாகக் குறிப்பிட்டுள்ளார் வடஇந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது நதிகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஒடுவதால் பஞ்சாபில் வெள்ள அபாய எச்சிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அனைத்து கல்வி நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன கஷ்மீர் இமாச்சல பிரதேச மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகள் ஆகியவற்றிலும் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன பியாஸ் நதியில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி ஒடுவதால் பல இடங்களில் வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன உத்ராகண்டிலும் பத்ரிநாத் கேதார்நாத் யமுனோத்ரி போன்ற புண்ணிய தலங்களுக்குச் செல்லும் பாதைகள் நிலச்சரிவு காரணமாக மூடப்பட்டுள்ளன உத்திரபிரதேசத்தின் மேற்குப் பகுதிகளில் பயிர் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன மேலும் இரண்டு நாட்களுகளில் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அனைவருக்கும் வங்கி சேவை திட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது

இந்திய நேரப்படி மாலை ஐந்து மணிக்கு தொடங்கும் இப்போட்டிய பற்றிய நேமுக வர்ணனையை அகில இந்திய வானொலி மாலை நாலரை மணி முதல் ஒலிபரப்புகிறது இதனை எப்எம் ரெயின்போ மற்றும் கூடுதல் அலைவரிசைகளிலும் கேட்கலாம்